மேற்கொள்ளப்பட்டுவருவதூகதமிழகதலைமைத் தேர்தல் அதிகாரிதிருசத்தியபிரதாஹு கூறியுள்ளார்

காரணமாகபொருளாதாரம் புத்தயிர் பெற்றுள்ளதாகபிஜேபிதெரிவித்துள்ளது பொருளாதாரம் சரிவைசந்தித்துவருவதாககாங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது

அர்ஜென்டனாவுக்குஎதிரானஹாக்கிப் தொடரில் பங்கேற்பதற்காக இந்தியஅனி இன்றுபெங்களுருவிலிருந்து புறப்பட்டுசென்றது

விராட் கோலிமுதலிடத்தில் நீடிக்கிறார்

தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதைதடுப்பதற்கானகண்காணிப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் அவர் கூறினார் வாக்குச்சாவடிகளுக்குமின்னுவாக்குப்பதிவு இயந்திரங்களைஅனுப்பும் பணி இன்றுநிறைவடையும் என்றும் தலைமைத் தேர்தல் அதிகாரிதெரிவித்தார்

முக்கியகட்சிகளின் தலைவர்கள் தீவிரவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டுவருகின்றனர் பிஜேபியின் மூத்ததலைவர்களில் ஒருவரானதிரு ராஜ்நாத் சிங் இன்றுஉதகமண்டலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார்

விவசாயிகளின் வருவாயைஅதிகரிக்கவேண்டும் என்றுநோக்கில்தான் வேளான் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார் பிஜேபி அஇஅதிமுககூட்டணிவளர்ச்சிமற்றும் மக்கள் நல்ளைமட்டுமேகருத்தில் கொண்டுசெயல்படுவதாகஅவர் தெரிவித்தார் மத்தியஅரகமேற்கொண்டநடவடிக்கைகள் காரணமாகபொருளாதாரவளர்ச்சி புத்தயிர் பெற்றிருப்பதாகதிரு ராஜ்நாத் சிங் கூறினார் காங்கிரஸ் கட்சிக்கானதமிழகபொறப்பாளர் திருதினேஷ் குண்டுராவ் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பொருளாதாரம் பின்னடைவைசந்தித்துள்ளதாககுற்றம் சாட்டினார் சட்டப்பேரவைத் தேர்தலில் மதசார்பற்றமுற்போக்குகூட்டனிவெற்றிபெறும் என்றும் திருதினேஷ் குன்டுராவ் நம்பிக்கைதெரிவித்தார்

அஇஅதிமுகஅரசுக்குஎதிராகதிமுகதவறானகுற்றச்சாட்டுக்களைதெரிவித்துவருவதாகவும் இது மக்களிடம் எடுபடாதுஎன்றும் திருளடப்பாடிபழனிசாமிகழினார் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் போடியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார்

ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கானசர்வதேசதரவரிசைப் பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் இந்தியாவின் விராட் கோலிதொடர்ந்துமுதலிடத்தில் உள்ளார்